நாட்டில் புலிகளின் பாதுகாப்பை தமது அரசு உறுதி செய்யும் என்று பிரதமா் திரு

கா்நாடக சட்டப்பேரவையில் பி

வக்ட்ப் வாரிய சொத்துக்கள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்படும் என்று மத்திய சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு

வேலூர் மக்களவை தேர்லுக்கான பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது பிரதமர் தேசிய விலங்கான புலிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று பிரதமா் திரு

இந்த இலக்கை அடைய பணியாற்றிய அனைவரையும் உளமார பாராட்டிய பிரதமர் இலக்கை நிர்ணயித்து தீர்மானத்தை செயல்படுத்து என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் என்றார்

இந்நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்தேக்கர் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

தலைநகர் போர்ட்ட நோவோவில் அமைந்துள்ள தேசிய நாடாளுமன்றத்திலும் குடியரசுத்தலைவர் உரை நிகழ்த்துகிறார் மேலும் போர்ட்ட நோவோவில் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடும் திரு

முன்னதாக இந்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் மற்றும் ஆர்

காங்கிரஸ் உறுப்பினர் திரு

மத்திய அரசு மாநிலங்களின் உரிமையில் தலையிட முற்படுவதாக பிஜு தனதாதள் உறுப்பினர் குற்றம் சாட்டினார்

மருத்துவ கல்வியின் தரத்தை மேம்படுத்தும் வகையிலான மருத்துவக்கல்வி திட்டத்திற்கு இம்மசோதா வகை செய்கிறது

அவை இன்று கூடியதும் ஜெயபால் ரெட்டி மறைவிற்கான இரங்கல் குறிப்பை வாசித்த அவை தலைவர் திரு

பின்னா் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவை உறுப்பினா்கள் எழுந்து நின்று மௌனம் அனுசரித்தனர்

இதற்கு பதிலளித்த அவைத்தலைவர் திரு

இதனையடுத்து எடியூரப்பா பெரும்பான்மை பலக்குடன் அரசு வெற்றிபெற்றதாக கர்நாடக சட்டப்பேரவை தலைவர் திரு

முன்னதாக முதலமைச்சர் திரு

புதுதில்லியில் வக் ஃப் வாரிய தேசிய மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் இந்த இலக்கை எட்டுவதற்கு புவியியல் தகவல் குறியீட்டு வரைமுறைகள் பின்பற்றப்படுவதாக எடுத்துரைத்தார்

ப் வாரிய சொத்துக்கள் கையகப்படுத்தப்படுவது இதன்மூலம் தடுக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்

இந்நிகழ்ச்சியின் போது சிறப்பான நிர்வாகத்தை மேற்கொண்ட வாரியங்களுக்கு தேசிய விருதுகளையும் அமைச்சர் வழங்கினார்

வரும் ஆகஸ்டு செப்டம்பர் மாதங்களில் பிற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இப்பணிகள் தொடங்க உள்ளதாக மத்திய புள்ளியியல் திட்டங்கள் அமலாக்கத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

நாமக்கல் மாவட்டத்தை சோ்ந்த சிறுபான்மையின மாணாக்கர் மத்திய அரசின் கல்வி உதவிதொகை பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவா திருமதி மு

கேரள மாநிலம் பத்தனம் திட்டப் பகுதி நகைக்கடை கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய நான்கு பேரை காவல்துறையினர் இன்று அதிகாலை சேலத்தில் கைது செய்தனர்

இரு அணிகளுக்கு இடையிலான முதல் இரண்டு போட்டிகள்